ஆதரவை விலக்கிக் கொண்டதை அடுத்து அரசுக்கு நெருக்கடி ஏற்பட்டுள்ளது

குறித்து ஆய்வு செய்யப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் கூறியுள்ளார்

நடைபெறவுள்ள தேர்தலில் தாக்கல் செய்யப்பட்ட ஆறு வேட்பாளர்களின் வேட்புமனுக்களும் ஏற்றுக் கொள்ளப்பட்டுள்ளன

வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது

ஆட்டத்தில் இந்தியா நியுசிலாந்தை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் கர்நாடகாவில் கூட்டணி ஆட்சியில் ஏற்பட்டுள்ள குழப்பம் தொடர்ந்த நீடிக்கிறது இன்று நடைபெற்ற சுட்டமன்றக் கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த சா்ச்சைக்குள்ளான உறுப்பினா்கள் பங்கேற்கவில்லை

செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அரசியல் அமைப்பு சுட்டத்தின்படி இன்று ராஜிநாமா கடிதங்கள் சமா்ப்பிக்கப்பட்டுள்ளதா என்பது குறித்தும் தாமாகவே முன்வந்து இந்த கடிதங்களை அவர்கள் சமர்ப்பித்துள்ளனரா என்பது குறித்தும் ஆய்வு செய்யப்படும் என்றார் நேற்று இரவு இரண்டு சுயேச்சை உறுப்பினர்கள் குமாரசாமி அரசுக்கு அளித்த ஆதரவை விலக்கிக் கொண்டனர்

முன்னதாக நேற்று கூட்டணி ஆட்சியை காப்பாற்றும் நோக்கிலும் ராஜிநாமா செய்த சுட்டமன்ற உறுப்பினர்களை சமாதானப்படுத்தும் முயற்சியாகவும் காங்கிரஸ் மற்றும் மதனர்பற்ற ஜனதாதள் கட்சிகயின் அமைச்சர்கள் தங்களது அமைச்சர் பதவியை ராஜிநாமா செய்தனர்

மதசா்பற்ற ஜனதாதள் கட்சி பெரும்பான்மை பலத்தை இழந்திருப்பதால் முதலமைச்சா் திரு எச் டி டகுமாரசாமி பதவி விலக வேண்டுமென்று அக்கட்சியின் உறுப்பினர்கள் வலிபுறுத்தியுள்ளன் இதனிடையே கா்நாடக அரசியல் சூழ்நிலை மாநிலங்களவையிலும் எதிரொலித்தது காங்கிரஸ் உறுப்பினர்கள் பிஜேபி க்கு எதிராக கோஷமிட்டு அவைத்தலைவரின் இருக்கையை முற்றுகையிட்டனர் இதன் காரணமாக அவைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு பிற்பகல் இரண்டு மணி வரை அவையை ஒத்திவைத்தார் விமானப்படைக்குத் தேவைப்படும் இரண்டு கனரக சினோக் இந்திய ரக ஹெலிகாப்டர்கள் குஜாத் மாநிலத்தின் முந்தா துறைமுகத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளதாக அமெரிக்க விமான நிறுவனம் போயிய் தெரிவித்துள்ளது

மலைப்பிரதேசங்களில் பாதுகாப்பை வலுப்படுத்தும் நோக்கில் பன்முக திறனுடைய இந்த ஹெலிகாப்டர்கள் பயன்படுத்தப்படும் என ராணுவம் தெரிவித்துள்ளது

இதற்கு இந்திய ராணுவம் தக்க பதிவடி கொடுத்ததாகவும் மாநிலங்களவையில் நேற்று எழுத்து மூலம் அளித்த பதிலில் அவர் கூறியுள்ளார் எல்லை வழியான அத்துமீறல்களையும் ஊடுறுவல்களையும் தவிர்ப்பதற்கு ராணுவமும் வெளியுறவுத்துறையும் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் திரு ஸ்ரீபத் நாயக் குறிப்பிட்டுள்ளார் தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு காலியாக உள்ள நடைபெறவுள்ள தேர்தலில் தாக்கல் செய்யப்பட்ட ஆறு வேட்பாளர்களின் வேட்புமனுக்களும் ஏற்றுக் கொள்ளப்பட்டுள்ளன திமுக கூட்டணியில் மதிமுக வுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தில் போட்டியிட்ட அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு வைகோ வின் மனு ஏற்கப்படுமா என்பது குறித்த சந்தேகம் நிலவிய நிலையில் பரிசீலனைக்குப் பின்னா் ஏற்றுக் கொள்ளப்பட்டுள்ளதாக திரு வைகோ செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்

புதுதில்லியில் இன்று நடைபெற்ற பிஜேபி நாடாளுமன்ற குழுக் கூட்டத்தில் இதற்கான முடிவு எடுக்கப்பட்டதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி கூறியுள்ளார் சுதந்திரப் போராட்டத்தில் மகாத்மா காந்தி ஆற்றிய தொண்டு குறித்து மக்களிடையே விழிப்புண்வை ஏற்படுத்த வேண்டுமென்று பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று நடைபெற்ற கூட்டத்தில் கேட்டுக் கொண்டதாக அவர் கூறினார்

இந்த யாத்திரையின்போது மரம் நடும் பணிகளும் மேற்கொள்ளப்படும் இந்தியாவுக்கு மூன்று நாள் அரசுமுறைப் பயணமாக வந்துள்ள ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஷேக் அப்துல்லா பின் சயீது அல் நஹ்யான் இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்துகிறார் நேற்று மாலை வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கரை சந்தித்து அவர் பேச்சு நடத்தினார் பொருளாதாரம் முதலீடுகள் வர்த்தகம் எரிசக்தி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை மேலும் அதிகரிப்பது தொடர்பாக அவர்கள் ஆவோசனை நடத்தினர் தீவிரவாதத்தை ஒடுக்குவதில் இணைந்து செயல்பாடுவது குறித்தும் அவர்கள் பேச்சு நடத்தினர் சிரியா லிபியா ஏமன் உள்ளிட்ட சர்வதேச விவாகாரங்கள் தொடர்பாகவும் அவர்கள் பேச்சு நடத்தியதாக வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது ஜம்மு கஷ்மீர் மாநிலம் அமர்நாத் கோவிலில் முதல் எட்டு நாட்களில் ஒரு லட்சத்து பத்தாயிரம் யாத்திரிகர்கள் வழிபாடு நடத்தியுள்ளனர் பஹல்காமில் உள்ள நான்வான் என்ற பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு முகாமிலும் சோன்மார்க்கில் பல்தால் என்ற பகுதியில் உள்ள சிறப்பு முகாமிலும் இந்திய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருவதாக அரசு தெரிவித்துள்ளது நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது

இதனையடுத்து தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்குச் செல்லுமாறு மும்பை காவல்துறை கேட்டுக் கொண்டுள்ளது கனமழை காரணமாக சாலை மற்றும் ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது

உத்திரபிரதேச மாநிலத்தில் மிர்ஷாபூர் ஜான்ஸி மற்றும் கௌசம்பி ஆகிய இடங்களில் நேற்று இரவு முதல் கனத்த மழை பெய்து வருகிறது சண்டிகரிலும் நேற்று முதல் மழை பெய்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் அருணாச்சல பிரதேசத்திலும் களமழை பெய்து வருவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது அங்குள்ள தொங்குபாலம் அடித்துச் செல்வப்பட்டதால் ஒருவரை காணவில்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பல இடங்களில் நிலச்சிவும் திடர் வெள்ளமும் ஏற்பட்டதை அடுத்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது

காவல்துறை எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் மது ஒழிப்பு நடவடிக்கைகளை சிவர மேற்கொள்ளாத காரணத்தால் அவர்கள் பணியிடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தலைமை இயக்குநர் திரு குப்தேஷ்வர் பாண்டே தெரிவித்துள்ளார்

பாகிஸ்தான் அரசு பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு தவறிவிட்டதால் அந்நாட்டின் பொருளாதாரம் சீாகுலைந்திருப்பதாக சா்வதேச நிதியம் கூறியுள்ளது அந்நாட்டு பிரதமர் திரு இம்ரான்கான் தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் பொருளாதார பாதிப்புகளை சரி செய்வதற்கு நிதி உதவி அளிக்குமாறு கோரிக்கை விடுத்திருந்தது

இன்று நடைபெறும் முதவாவது அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா எதிர்கொள்கிறது மான்செஸ்டரில் நடைபெறும் இப்போட்டி இந்திய நேரப்படி பிற்பகல் மூன்று மணிக்கு தொடங்குகிறது